கோவிந்த் இன்றிரவு ஏழு மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார்

நரேந்திர மோடி தேசியக் கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றவுள்ளார்

அனைவருக்கும் அனுமதி அளிக்க முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார்

முதலமைச்சர் இன்று தொடங்கி வைத்தார்

அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷன் இதனை ஒலிபரப்பு செய்கிறது குடிரயரசுத் தலைவா் உரையின் தமிழாக்கத்தை இரவு ஒன்பதரை மணிக்கு சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது இதனை மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் அஞ்சல் செய்யும் சுதந்திர தினம் நாளை நாடுமுழுவதும் கொண்டாடப்படவுள்ளது தலைநகர் தில்லியில் செங்கோட்டையில் நடைபெறும் விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசியக் கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றவுள்ளார் இதையொட்டி தில்லி முழுவதும் உச்சகட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன பிரதமர் உரையாற்றவுள்ள செங்கோட்டையைச் சுற்றிலும் பன்னடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது தேசிய பாதுகாப்புப் படை ஸ்வாட் கமாண்டோக்கள் கைட் கேச்சர்ஸ் உள்ளிட்ட படைப்பிரிவினர் பாதுகாப்புப் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் சுதந்திர தின விழா முடிவடையும் வரை தில்லியில் விமானங்கள் ஆளில்லா கண்காணிப்பு விமானங்கள் மற்றும் பாரா க்ளைடர்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது

இதேபோன்று

எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் சிபிசிற்டி காவல்துறை தலைவர் திரு

சங்கர் தொழில்நட்ப பணிப்பிரிவு கூடுதல் காவல்துறை இயக்குநர் தேவாசீர்வாதம் உள்ளிட்டோருக்கு இந்த சிறப்பு பதக்கம் வழங்கப்படும் டேவிட்சன் என திரு அறிவிக்கப்பட்டுள்ளது சுதந்திர தினத்தை முன்னிட்டு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகள் காட்டிய அஹிம்சை வழியில் ஆங்கிலேயர்களிடமிருந்து நாடு விடுதலை பெறுவதற்காக இன்னுயிரை ஈந்த பல்லாயிரக்கணக்கான சுதந்திரப் போராட்ட வீரர்களின் மகத்தாள தியாகத்தை போற்றம் நன்னாளாக சுதந்திர தினம் விளங்குகிறது என்று குறிப்பிட்டுள்ளார்

பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாஸ் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் அனைவருக்கும் கௌரவமான சமத்துவ சமுதாயம் அடித்தட்டு மக்களுக்கு சமூகநீதி அனைவருக்கும் ஒரே மாதிரியான கல்வி என்ற நிலையை உருவாக்க சுதந்திர திருநாளில் அனைவரும் உறுதியேற்போம் என்று தெரிவித்துள்ளார் முக்கியப் பணிகளுக்காக தமிழ்நாடு முழுவதும் மாவட்டங்களுக்கு இடையே பயணிக்க விரும்பும் பொதுமக்கள் ஆதார் அல்லது குடும்ப அட்டை விவரங்களுடன் தொலைபேசி அல்லது அலைபேசி எண்ணுடன் விண்ணப்பித்தால் எவ்வித தாமதமோ தடையோ இன்றி விண்ணப்பித்த அனைவருக்கும் உடனுக்குடன் இ பாஸ் வழங்க உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

பொதுமக்கள் நலன் கருதி எடுக்கப்பட்டுள்ள இந்த முடிவை அனைவரும் பொறுப்புடன் பயன்படுத்தி தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பதுடன் தவிர்க்க இயலாத பணிகளுக்கு மட்டும் இ பாஸ் கோரி விண்ணப்பம் செய்து இ பாஸ் பெற்று பயணிக்குமாறு முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார் இதனிடையே விமானங்கள் மூலம் வெளிநாடு மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து சென்னை வரும் பயணிகளில் பத்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுடன் வருவோருக்கும் தனிமைப்படுத்துதலிலிருந்து விலக்கு அளிக்கப்படுவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது

எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைத்தார்

இதுதவிர

பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு மதிப்பெண் வழங்கியதின் குளறுபடிகள் நடந்துள்ளதாக கூறப்படுவதை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு

செங்கோட்டையன் மறுத்துள்ளார்

செங்கேட்டையன் மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு கேசி கருப்பண்ணன் ஆகியோர் பவானிசாகர் அணையிலிருந்து கீழ்பவானி வாய்க்கால் பாசனத்திற்கு தண்ணீரை திறந்து விட்டனர்

செல்லூர் ராஜூ தெரிவித்துள்ளார் வேலூரில் இன்று கூட்டுறவுத்துறை பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் மகளிர் சுயஉதவிக் குழுவினருக்கான கடனுதவிகளையும் விவசாயிகளுக்கான பயிர்க்கடன்களையும் அவர் வழங்கினார் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் தொலைதூரப் பகுதியில் உள்ளவர்களுக்கும் அத்தியாவசியப் பின்னர்

தமிழக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத் துறை அமைச்சர் திரு

சென்னை திருவிக நகர் மண்டலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தொற்று தடுப்புப் பணிகள் குறித்தும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான சிகிச்சை விவரங்கள் குறித்து அவர் கேட்டறிந்தார் சென்னை மாநகரில் நடத்தப்படும் மருத்துவ முகாம்களுக்கு பொதுமக்கள் அதிக அளவில் வந்து பரிசோதனை செய்துகொள்ள நடவடிக்கை எடுக்குமாறு உணவுத்தறை அமைச்சர் திரு காமராஜ் அதிகாரிகளிடம் அறிவுறுத்தியுள்ளார்

எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார்

சுயசார்பு இந்தியா திட்டத்தின்கீழ் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் கடனுதவியும் வட்டி மானியச் சலுகையும் கோவிட் பாதிப்பு காலத்தில் மிகுந்த பயனளிப்பதாக உள்ளதென அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளிகள் தெரிவித்துள்ளனர்

இந்த ரயில்களில் பயணம் செய்ய முன்பதிவு செய்தவர்களுக்கான கட்டணத் தொகை முழுமையாக திருப்பி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆன்லைனில் முன்பதிவு செய்தவர்களுக்கு அவர்களது வங்கிக் கணக்கில் கட்டணத் தொகை திருப்பி வழங்கப்படும் என்றும் டிக்கெட் முன்பதிவு மையங்களில் முன் பதிவு செய்தவர்கள் பயணத் தேதியிலிருந்து ஆறு மாதங்களுக்குள் திரும்பப் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது